மறைந்த தலைவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தமிழக அரசு இன்று பொது விடுமுறை நி அறிவித்துள்ளது

பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் இறுதி சுடங்கு இன்று மாலை நான்கு மணிக்கு புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமான வாஜ்பாயின் உடல் தற்போது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதுர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாஜ்பாய் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இன்று காலை ஒன்பது மணி அளவில் பிஜேபி தலைமையகத்தில் வாஜ்பாயின் உடல் பொதமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணி அளவில் வாஜ்பாயின் இறதி ஊர்வலம் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வாஜ்பாயின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது வாஜ்பாயின் மறைவை ஒட்டி ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

மத்திய அரசு அலுவலகங்களுக்கு இன்று பிற்பகல் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசும் ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று கூறியுள்ளது மறைந்த தலைவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மாநில அரசு சார்பில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வாஜ்பாயின் சடங்கில் பங்கேற்பதற்காக இறுதி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் புதுதில்லி சென்றுள்ளனர் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் வாஜ்பாயின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளன

குவாலியரில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த அவர் உத்திரபிரதேசத்தின் கான்பூரில் முதுகலை பட்டம் பெற்றார் சமூக கலாச்சார நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் பங்கேற்றார்

ஜவஹ்லால் நேருவுக்குப் பிறகு மூன்று முறை பிரதம் பதவியை வகித்த பெருமையை வாஜ்பாய் பெற்றார்

வாஜ்பாய் பிரதம் பதவியை வகித்த காலத்தில் போன்ரானில் அனுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவின் வலிமையை உலகிற்கு உணர்த்தினார்

கஷ்மீர் முதல் கன்னியாகுமி வரையிவான தங்க நாற்கர சாலைத் திட்டத்தை செயல்படுத்தியதன் மூலம் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும்போது பாரதியாரின் வரிகளையும் எடுத்துரைத்து வாஜ்பாய் பேசியது பெரும் வரவேற்பை பெற்றது

இசை மற்றும் நடனத்திலும் ஆர்வம் கொண்டவராக வாஜ்பாய் திகழ்ந்தார்

இருப்பினும் இந்த நட்புணா்வை புரிந்து கொள்ளாத பாகிஸ்தான் கார்கில் போருக்கு காரணமாக அமைந்தது இதனை வெற்றிகரமாக கையாண்ட வாஜ்பாய் அப்போரில் இந்திய ராணுவத்தின் வெற்றிக்கு வழிவகுத்தார் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருடனும் நட்புணா்வை பாராட்டும் வாஜ்பாய் சிறந்த ராஜ தந்திரியாகவும் திகழ்ந்தார் வாஜ்பாய் மறைந்தாலும் அவரது புகழும் அவர் படைத்த சாதனைகளும் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும்

அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தி உள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை விமானம் மூலம் பார்வையிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவில் நாளை வரை கன மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

கர்நாடக அணைகளிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மாநில அரசு மேற்கொண்டுவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சென்னையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்

கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் காரணமாக மேட்டுப்பாளையத்தின் பெரும்பாவான பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேனி மாவட்டத்தில் நேற்றிரவு தொடங்கி மழை பெய்து வருகிறது இதற்கிடையே தேனி குமுளி மலைப்பாதையில் பல்வேறு இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது